வணிக ரீதியிலான வாடகைத்தாய் முறைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று சிங்கப்பூர் துணைப் பிரதமர் மற்றும் நிதியமைச்சராக இருக்கும் திரு ஹெங் ஸ்வி கீட் சந்தித்து பேசினார் இந்தியா சிங்கப்பூர் ராணுவ வீரர்கள் இடையிலான கூட்டுப் பயிற்சி குறித்து விவாதித்தார் இருநாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து கலந்தாலோசித்தனர் தென்சீன கடல் பகுதி மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளில் இந்தியாவின் நிலை குறித்து அவர் விளக்கினார் ஆசியான் நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் ஒற்றுமை குறித்து அவர் விவாதித்தார் இன்று இந்தியா சிங்கப்பூர் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் கூட்டுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசவிருக்கிறார் வாடகைத் தாய் முறைப்படுத்துதல் மசோதா மாநிலங்களவையில் நேற்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வாடகைத் தாய் முறையை வணிக ரீதியில் மேற்கொள்வதை இந்த மசோதா தடை செய்யும் அதேசமயம் சட்டத்திற்குட்பட்டு முறையாக இதனை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் வாடகைத்தாய் முறைய முறையாக நடைமுறைப்படுத்த தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வாரியங்கள் அமைக்கப்படும் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா வாடகைத்தாய் முறையின் மையமாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார்

வாடகைத்தாய் முறையை சிறப்பான முறையில் நெறிப்படுத்துவதே இந்த மசோதாவின் நோக்கம் என்று அமைச்சர் கூறினார் நியூசிலாந்து இங்கிலாந்து சீனா தென்னாப்பிரிக்கா ஸ்டெயின் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் வணிக ரீதியிலான வாடகைத்தாய் முறையை தடை செய்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தில்லியில் நிலவிவரும் காற்று மாசு குறித்து நேற்று மக்களவையில் விவாதிக்கப்பட்டது அரசியலை தவிர்த்து இந்த விஷயத்தில் அனைத்துக் கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பல உறுப்பினர்கள் தெரிவித்தனர் இந்த விவாதத்தில் பங்கேற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரவேஷ் வர்மா தில்லியில் தூசு மற்றும் கட்டிடங்கள் கட்டுவதால் உருவாகும் மாசு காற்றில் கலந்து பாதிப்பை ஏற்படுத்தவதாக தெரிவித்தார் இது தொடர்பாக தில்லி அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம்சாட்டினார் கிழக்கு தில்வி தொகுதியை சேர்ந்த மற்றொரு மக்களவை உறுப்பினர் திரு கவுதம் கம்பீர் காஸ்ப்பூர் பகுதியில் உள்ள நிலங்களில் விளையும் பயிர்களின் கழிவுகளை எரித்து அழிக்கும் விவசாயிகளின் செயலுக்கு அபராதம் விதிப்பது இதற்கு தீர்வாகாது என்று அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமர்சிய் பயிர்களின் கழிவுகளை எரிப்பதை தடுக்க உரிய நடவடிக்கை தேவை என்று குறிப்பிட்டார் மேலும் வேதியல் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை கற்றுச்சூழலை பாதித்து வருவதாகவும் இதன் காரணமாக கிராம்புறங்களில் உள்ள விவசாயிகள் புற்று நோயால் அவதிப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜாலியன் வாலாபாக் தேசிய நினைவு சின்ன திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது

செய்ய இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அறக்கட்டளை நிர்வாகி என்ற பிரிவை ரத்து செய்ய இந்த மசோதாவில் வகைசெய்யப்பட்டுள்ளது மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இல்லாததால் எதிர்க்கட்சியின் தனிப்பெரும் கட்சியின் தலைவர் நிர்வாகி ஆவார் என்று மசோதாவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நியமிக்கப்படும் நிர்வாகியை அவரது பதவிக் காலம் முடிவதற்கு முன்னதாகவே எந்தக் காரணமும் கூறாமல் நீக்கவும் இந்த மசோதாவில் வகைசெய்யப்பட்டுள்ளது இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் பட்டேல் இந்த விஷயத்தில் அரசியல் ஏதும் இல்லை என்று கூறினார் தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த அறக்கட்டளையில் அங்கம் வகிப்பார்கள் என அவர் தெரிவித்தார் அடுத்து வரும் தலைமுறைகள் நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களை என்றென்றும் நினைவுகூறும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றை அமைப்பதே அரசின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக விவாதத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு பிரதாப் சிங் பாஜ்வா மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் விடுதலை போராட்ட வீரர் பகத் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக துணைநிலை ஆளுநர் திரு ஜி சி முர்மு தலைமையில் நிர்வாகக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குமுவிள் செயலாளராக யூனியன் பிரதேசத்தின் தலைமைச் செயலாளர் செயல்படுவார் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கே கே ஷர்மா மற்றும் திரு ஃபரூக்கான் ஆகியோருக்கு சில துறைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அதன்படி திரு ஷர்மா கற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை திட்டமிடல் வளர்ச்சி மேற்பார்வை பள்ளிக்கல்வி உயர்க்கல்வி தொழிற்கல்வி மற்றும் தொழில்துறை ஆகியவற்றை கவனிப்பார் இந்திய காவல்பணியின் முன்னாள் அதிகாரியான திரு ஃபருக்கான் உணவு பொது விநியோகம் பயிற்சி கூட்டுறவு தோட்டக்கலைத்துறை தேர்தல் தொழிவாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சமூகநலத்துறை பழங்குடியினர் நலத்துறை இளைஞர் நலள் மற்றும் விளையாட்டுத்துறை ஆகியவற்றுக்கு அவர் பொறுப்பு வகிப்பார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் மறைமுகமான சண்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்கு இதுவரை எந்தவித முடிவும் ஏற்படவில்லை என்று அம்மாநில காவல் துறை இயக்குநர் திரு திவ்பாக் சிங் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமைக்காக ஜம்மு காஷ்மீர் மாநில காவல் துறையினர் தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் நேற்று கந்தர்பால் மற்றும் ஹண்டுவாலா அகிய இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரிவினைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரறுப்பதன் மூலம் மக்கள் அமைதியான சூழலில் வாழமுடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக விசா கோரும் வெளிநாட்டவர்களுக்கு தாராள மருத்துவ விசா வழங்குவதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன தபாயில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அழிக்கையில் இந்தியாவிற்கு செல்லும் வெளிநாட்டவர்கள் தங்களுடைய சாதாரண விசாவை மருத்துவ விசாவாக மாற்றுவதற்கான விதிவிலக்குகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன

உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக இந்தியா வரும் நோயாளிகள் மருத்துவ விசாவிற்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நட்பு ரீதியில் பழக வேண்டும் என்று மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராவி தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொலைக்காட்சிகளில் வரும் தரமான நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு பார்க்க குழந்தைகளை அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார் வெறும் பரிசுப் பொருட்கள் வாங்கித்தறுவது மற்றும் ஏதாவது காரணங்களை கூறி குழந்தைகளை தவிர்க்காமல் அவர்களுடன் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற தெற்காசிய பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இல்வங்களில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் மற்றும் தவறான நடவடிக்கைகளை தடுப்பதற்கான சுற்றுப்புற சூழலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேசிய குற்றவியல் ஆவண அமைப்பின் தகவல்படி சுமார் மூன்று வட்சம் குற்றங்கள் பெண்களின் கணவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களால் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடார் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு வட்சும் ரூபாய் வரை தங்கள் கணக்கிலிருந்து எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி மும்பை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் மருத்துவச் சிகிச்சை திருமணம் உயர்க்கல்வி மற்றும் முக்கியமான தேவைகளுக்காக பணம் எடுப்பதற்கு அறுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த வங்கியில் பல்வேறு நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது வங்கி அதிகாரிகளின் தவறான நடவடிக்கைகளுக்கு வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படக் கூடாது என்று வாடிக்கையாளர்கள் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் குறிப்பிட்டார் ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கை பொது மக்கள் மற்றும் வங்கிக் கணக்காளர்களின் விருப்பத்திற்கு எதிரானது அல்ல என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் நான்காம் தேதிக்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒத்திவைத்துள்ளது கோவாவில் இன்று தொடங்க உள்ள சுர்வதேச இந்திய திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன சர்வதேச இந்திய திரைப்பட விழாவின் பொன்விழா ஆண்டாக கொண்டாடப்படுகிறது இதன் தொடக்க விழா பனாஜியில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஷியாம்பிரசாத் முகர்ஜி விளையாட்டு அரங்கில் தொடங்குகிறது இந்த விழாவில் கோவா மாநில ஆளுநர் திரு சத்பபால் மாலிக் மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் திரு ஸ்ரீபத் நாயக் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் கோவா முதலமைச்சர் திரு பிரம்மோத் சாவந்த் மற்றும் அம்மாநில உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்கின்றனர்